இனி விரிவான செய்திகள் அஸ்ஸாம் மாநிலத்தில் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள நாட்டிலேயே மிக நீளமான ரயில் மற்றும் சாலை பாலத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று திறந்து வைத்தார்

இந்த ரயில் பாலத்தின் முதலாவது பயணிகள் ரயிலையும் பிரதமர் கொடிசைத்து தொடங்கிவைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு ஜெகதீஷ் முகி முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் ஆகியோர் கலந்துகொண்டனர்

நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் காணப்பட்ட மெத்தனப்போக்கை தமது அரசு அடியோடு மாற்றியுள்ளதாக கூறினார்

இந்த பாவம் அஸ்ஸாம் மற்றும் அருணாச்சலப்பிரதேச மக்களுக்கு பெரும் பயன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டார் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயி யின் பிறந்த நாளான இன்று சிறந்த நிர்வாக தினமாகக் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அரசு திட்டங்களின் பயன்கள் உரியவர்களுக்கு சென்றடைவதை உறுதிப்படுத்துவதே சிறந்த நிர்வாகத்தின் தன்மையாகும் என்று அவர் கூறியுள்ளார் பொறுப்புடைமையும் வெளிப்படைத் தன்மையும் நிர்வாகத்தின் அத்தியாவசிய தேவைகள் என்றும் அவர் கூறியுள்ளார் முன்ளாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் சதெய்வ் அடல் எனப்படும் நினைவிடம் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது புதுதில்லியில் ராஜ்காட் அருகே இந்த நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட கற்கள் இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளன வாஜ்பேயின் பிறந்தநாளையொட்டி இந்த நினைவிடத்தில் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கப்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதைத் தொடர்ந்து முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மஹாஜன் பிஜேபி மூத்தத் தலைவர் திரு எல் கே அத்வாளி தேசியத் தலைவர் திரு அமித் ஷா மத்திய அமைச்சர்கள் வாஜ்பேயி யின் குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோரும் மலரஞ்சலி செலுத்தினார்கள் குடிமைப்பணி தேர்வு எழுதுவதற்கான வயது வரம்பில் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது இதுதொடர்பாக வெளியான ஊடகங்களில் செய்திகள் யூகங்களின் அனைத்தம் அடிப்படையிலானவை என்றும் இதில் உண்மையில்லை என்றும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஐிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் வயது வரம்பை மாற்றும் உத்தேசம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லையென்று அவர் கூறியுள்ளார் கள்னியாகுமரி மாவட்டத்தில் கோட்டார்

கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் ஈஎஸ்ஐ மருத்துவமனை அமைக்கும் மத்திய அரசின் திட்டத்திற்கு இடம் ஒதுக்க மாநில அரசு தயக்கம் காட்டுவதாகக் குறை கூறினார் உயர் அழுத்த மின் கோபுரங்களுக்கு எதிரான விவசாயிகளின் கோரிக்கை குறித்து மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்துள்ளார் கோவை விமான நிவையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் திட்டங்கள் விவசாயத்தை மேம்படுத்தும் விதமாகவே இருப்பதாகவும் அவர்களுக்கு எதிரான எந்த திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்படவில்லை என்றும் கூறினார் மத்தியப்பிரதேசம் சத்தீஸ்கர் ஆகிய மாநில அமைச்சரவைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளன

போபால் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் திருமதி ஆளந்திபெள் பட்டேல் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்துவைத்தார் முன்னதாக சத்தீஸ்கர் மாநில அமைச்சரவையும் விரிவாக்கப்பட்டது முதலமைச்சர் திரு பூபேஷ் பாஹேல் தலைமையிலான அமைச்சரவையில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள ஒரு பெண் உட்பட ஒன்பது பேருக்கு ராய்ப்பூரில் உள்ள காவல்துறை அணிவகுப்பு மைதானத்தில் மாநிலத்துக்கு கூடுதல் பொறுப்பு வகிக்கும் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார்

கிறிஸ்தவ தேவாலயங்களும் கிறிஸ்தவ மக்களின் வீடுகளும் கிறிஸ்துமஸ் மரங்கள் நட்சத்திரங்கள் போன்றவற்றால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் பரிசுப் பொருட்களையும் பரிமாறிக் கொண்டனர் இயேசுபிரானை வரவேற்க தேவாலயங்களில் நள்ளிரவு பிரார்த்தனைகள் நடைபெற்றன கூட்டு வழிபாடும் நடைபெற்றது இயேசு கிறிஸ்து அவதரித்த பெத்லஹேம் நகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரன்டு வழிபாடு நடத்துகின்றனர் இந்நாளைபொட்டி போப்பாண்டவர் பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்தியில் வளர்ச்சியடைந்த நாடுகளைச் சேர்ந்த மக்கள் நுகர்பொருளில் அளவுகடந்த ஆர்வம் காட்டாமல் எளிய வாழ்க்கையை நடத்த வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் கஜா புயலால் விழுந்த தென்னை மரங்களை உரமாக பயன்படுத்தும் வழிமுறைகள் குறித்த செயல்விளக்கம் இன்று நடைபெற்றது ஏரளமான விவசாயிகள் இந்த செயல்விளக்கக் கூட்டத்தில் ஆர்வமுடன் பங்கேற்றனர்

தொடர் விடுமுறையை முன்னிட்டு சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் வனச்சூழல் சுற்றுவா இன்று முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை எட்டு நாட்களுக்கு நடைபெறவுள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் பெண் கல்வியின் முக்கியத்துவம் இலவச கட்டாயக்கல்வி உரிமைச்சட்டம் சுகாதார விழிப்புணர்வு குறித்த தலைப்புகளில் பேச்சு கட்டூரை மற்றும் ஒவியப்போட்டிகள் ஜனவரி மாதத்தில் நடத்தப்படவுள்ளதாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு பாலுமுத்து தெரிவித்துள்ளார்

இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி மெல்போர்னில் நாளை தொடங்குகிறது இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் முரளி விஜய் வோகேஷ் ராகுல் வேகப்பந்து வீச்சாளர் உமேஷ் யாதவ் ஆகியோர் நீக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு பதிலாக மயங்க் அகர்வால் ஹனுமா விகாரி ஆகியோர் தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்குவார்கள்